பிரதமர் திரு

மத்திய நிதியமைச்சர் திருமதி

திட்டப்பணிகளுக்கான நிதியுதவியை மத்திய நீர்வளத்துறையிடம் அமைச்சர் திரு

உலககோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியிலிருந்து காயம் காரணமாக இந்திய அணி வீரர் ஷிக்கர் தவான் நீக்கப்பட்டுள்ளார்

நரேந்திரமோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் புதுதில்லியில் நாளை நடைபெறுகிறது முன்னதாக திரு நரேந்திரமோடி நேற்று பல்துறை செயலா்களை சந்தித்து நிர்வாக கட்டமைப்பு தொடர்பாக அவர்களிடம் ஆலோசனை மேற்கொண்டார் ஒவ்வொரு அமைச்சகத்திலும் வளர்ச்சியை இலக்காக கொண்டு ஐந்தாண்டு திட்ட வரைவை சமர்பிக்க பிரதமர் செயலர்களிடம் அறிவுறுத்தியுள்ளார்

இதன்படி பல்வேறு வேளாண் அமைப்புகளுடனும் பண்ணை பொருளாதார நிபுணர்களுடனும் பண்ணை பிரிவு வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கான வழிமுறைகள் குறித்து அமைச்சர் ஆராய்கிறார் மேலும் விவசாயிகளின் வருவாயை இரட்டிப்பாக்குவதற்கான அம்சங்கள் குறித்த கருத்துக்களையும் அவர் கேட்டறிகிறார் ஊரக வளர்ச்சி துறையினரையும் தொழில் வர்த்தக பிரிவு பிரதிநிதிகளையும் சந்தித்து பேசும் திருமதி

மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் மக்களவையில் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார் ஜெய்சங்கர் கைலாஷ் மானஸரோவர் யாத்திரைக்கான நடப்பாண்டின் முதல் குழுவை வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு

குழந்தை தொழிலாளர் முதலமைச்சர் உலக குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் நாளை கடைபிடிக்கப்படுகிறது

இந்த இலக்கை விரைவில் எட்டும் வகையில் நாம் அனைவரும் குழந்தைகளின் உரிமைகளை மதித்திடுவோம் குழந்தைகளை வேலைக்கு அனுப்பமாட்டோம் குழந்தைகளை பணியில் அமர்த்தமாட்டோம் என உறுதியேற்று தமிழகத்தை குழந்தை தொழிலாளர் இல்லாத மாநிலமாக மாற்ற அனைவரும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார்

புதுதில்லியில் இன்று நடைபெறும் மாநில நீர்வளத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் தமிழகத்தின் சார்பில் பங்கேற்றுள்ள அமைச்சர் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவையும் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு கஜேந்திரசிங் செகாவத்திடம் சமர்ப்பித்தார்

செங்கோட்டையன் தமிழகத்தில் பள்ளி மாணாக்கருக்கு ஸ்மார்ட் கார்டு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் துவக்கி வைக்க இருப்பதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

சென்னையில் இன்று இதனை தெரிவித்த அவர் மாணவர்களுக்கு கல்விக்கென்று தனித்தொலைக்காட்சி முதலமைச்சர் விரைவில் தொடங்கி வைப்பார் என்றும் கூறினார்

மழை அரபிக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறி குஜராத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு

உதகை சாரல் மழை தென்மேற்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சாரல் மழை பெய்து வருவதோடு பலத்த காற்றும் வீசி வருகிறது

நாகை கடல்சீற்றம் நாகை மாவட்டத்தில் தொடர்ந்து சூறைக்காற்று வேகமாக வீசி வருவதால் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது

நாளை மறுநாள் நாட்டிங்ஹாமில் இந்தியா நியூசிலாந்தை எதிர்கொள்ளும் நிலையில் ஷிக்கர் தவான் நீக்கப்பட்டிருப்பது அணிக்கு பின்னடைவாக கருதப்படுகிறது

ஷிக்கர் தவானுக்கு பதிலாக ரிஷப்பந்த் ஸ்ரேயர்ஸ் அய்யர் அணியில் இடம்பெற வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன